வெளியிடப்பட்டது

நடைபெற்றதாக அஸ்ஸாம் மாநில முதலமைச்சர் திரு சர்பானந்தா சோனாவால் தெரிவித்துள்ளார்

ஜனதாதள் கட்சித்தலைவர் திரு வாலு பிரசாத் அவரது மனைவி மற்றும் மகன் ஆகியோருக்கு தில்லி நீதிமன்றம் சம்மன் அனுப்பியுள்ளது

மத்தியஅரசு உத்தேசித்துள்ளது

ஆகியோர் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர் அஸ்ஸாம் மாநிலத்தில் தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பின் வரைவு பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது

இதனிடையே இம்மாநிலத்தில் தேசிய மக்கள்தொகை கணக்கெடுப்பு குறித்த பதிவேடு தயாரிக்கும் பணிகள் அனைத்தும் நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் நடைபெற்றதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சர்பானந்தா சோனாவால் தெரிவித்துள்ளார் குவஹாத்தியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதுதொடர்பாக அம்மாநில மக்கள் அமைதியை பராமரிக்கவேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய தலைமை பதிவாளர் திரு சைலேஷ் இந்த வரைவு பட்டியலில் இடம் பெறாதவர்கள் தங்களின் பெயர்களை சேர்த்து கொள்வதற்கு போதிய வாய்ப்பு அளிக்கப்படும் என்று கூறினார் கணக்கெடுப்பு குறித்த வரைவு பட்டியில் எந்தெந்த காரணங்களுக்காக இந்த விண்ணப்பித்தவர்களின் பெயர்கள் இடம் பெறவில்லை என்பது வெளியிடப்படும் என்று மாநில தேசிய கணக்கெடுப்பு பதிவு ஒருங்கிணைப்பாளர் திரு பிரத்திக் ஹஜேவா தெரிவித்துள்ளார்

தேசிய மக்கள்தொகை தொடர்பான வரைவு பட்டியல் இன்று வெளியிடப்பட்டதை அஸ்ஸாம் கனபரிஷத் மற்றும் அஸ்ஸாம் மாணவர்கள் யூனியன் கட்சிகள் வரவேற்றுள்ளன இதனிடையே மாநிலங்களவையில் இன்று இப்பிரச்சினையை எழுப்பிய காங்கிரஸ் திரிணமூல் காங்கிரஸ் இடதுசாரி மற்றும் சுமாஜ்வாதி கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர் எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு பதிலளித்த உள்துறை அமைச்சள் திரு ராஜ்நாத்சிங் இது வரைவு அறிக்கைதான் என்றும் எனவே இது பற்றி யாரும் கவலைப்பட தேவையில்லை என்றும் தெரிவித்தாா் எனினும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் இரண்டு முறை ஒத்திவைக்கப்பட்ட மாநிலங்களவை பின்னர் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது மத்திய அமைச்சராக இருந்தபோது சுட்டவிரோத தொலைபேசி இணைப்பகம் தொடர்பான வழக்கின் விசாரணையை சந்திக்குமாறு திரு தயாநிதி மாறனுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது முன்னதாக இந்த வழக்கிலிருந்து அவரை விடுவித்து சென்னை சி பி ஐ நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது

திமுக தலைவர் திரு மு கருணாநிதியின் உடல்நிலை சீராக இருப்பதாக முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று திரு கருணாநிதி சிகிச்சை பெற்று வரும் காவேரி மருத்துவமளைக்குச் சென்று அவரை நேரில் பார்த்த முதலமைச்சர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை தெரிவித்தார்

பல்வேறு கட்சிகளின் தலைவா்களும் முக்கிய பிரமுகா்களும் மருத்துவமனைக்குச் சென்று திரு கருணாநிதியின் உடல் நலம் குறித்து கேட்டறிந்தனர் இதளிடையே அவர் சிகிச்சை பெற்று வரும் மருத்துவமனை முன்பாக ஏராளமான திமுக தொண்டர்கள் குழுமியுள்ளதால் அப்பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் இந்திய கம்யுனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் திரு தா பாண்டியனைவும் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி நேரில் சந்தித்து உடல் நலன் குறித்து கேட்டறிந்தார் சுட்டவிரோத பணபரிமாற்ற வழக்கு விசாரணைக்காக மெகுல் சோக்ஷியை இந்தியாவுக்கு கொண்டுவருவது குறித்து ஆண்டிகுவா மற்றும் பர்குடா நாடுகளின் அரசுடன் இந்தியா தொடர்ந்து பேச்சுவார்த்ரைத நடத்தி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மெகுல் சோக்ஷி ஆண்டிகுவாவில் இருப்பதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்துக்கு கிடைத்த தகவலையடுத்து அந்நாடுகளுக்கான இந்திய தூதரகத்தின் மூலம் அவரின் நடவடிக்கைகளை கண்காணிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளதாக அந்த தகவல்கள் மேலும் கூறுகின்றன இதுதொடர்பாக இந்திய தூதர் அந்நாடுகளின் அதிகாரிகளுடன் ஆலோசித்து வருகிறார் இதனிடையே கடந்த பிப்ரவரி மாதம் மெகுல் சோகஷியின் பாஸ்போர்ட் ரத்து செய்யப்பட்டுள்ளது

புதுதில்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்துகொண்டு பேசிய அமைச்சர் இதன்மூலம் உள்நாட்டு மற்றும சரவதேச வர்த்தகத்தில் காணப்படும் தடைகள் களையப்படும் என்றும் வட்சக்கணக்கான வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்றும் அமைச்சர் கூறினார் நாட்டின் வர்த்தகத்தை மேம்படுத்துவதற்கு அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுவரும் நிலையில் சரக்குப்போக்குவரத்துக்கான கட்டமைப்பு வசதிகளும் மேம்படுத்தப்படும் என்று கூறினார் சர்வதேச அளவில் உற்பத்தி மற்றும் சேவைகளுக்கு உகந்த இடமாக இந்தியா உருவாகி வருவதாக அமைச்சர் தெரிவித்தார் ஹோமியோபதி மத்தியக்குழு திருத்த மசோதா இன்று மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது மக்களவையில் இன்று நடைபெற்ற இந்தமசோதா மீதான விவாதத்தின்போது பதிலளித்து பேசிய ஆயுஷ்துறை அமைச்சர் திரு புரீபத் நாயக் இந்தக்குழவில் புதிய உறப்பினர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்று தெரிவித்தார் இதுதொடர்பாக கடந்த மே மாதம் குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத்கோவிந்த் பிறப்பித்த அவசர சட்டத்திற்கு பதிலாக மக்களவையில் இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டது இந்த சட்டத்தின் மூலம் ஹோமியோபதி மருத்துவக்கல்வி மற்றும் சிகிச்சை தொடர்பாள ஒழுங்குமுறைகளை உருவாக்க இந்த குழுவிற்கு அதிகாரம் அளிக்ககப்படும்

திரு வாலுபிராசத்தின் மனைவி திருமதி ராப்ரிதேவி மகன் திரு தேஜஸ்வி யாதவ் ஆகியோருக்கும் சும்மன் அனுப்பப்பட்டுள்ளது

கறுப்புப்பண தடுப்பு சட்டத்தின் கீழ் தொடரப்பட்டுள்ள இந்த வழக்கில் திரு சிதம்பரத்தின் மனைவி திருமதி நளினி சிதம்பரம் மகன் திரு கார்த்தி சிதம்பரம் அவரது மனைவி ஸ்ரீநிதி ஆகியோரது பெயரில் இங்கிலாந்து மற்றும் அமெரிக்காவில் வாங்கிய சொத்துக்கள் பற்றி வருமான வரிக்கணக்கில் தெரிவிக்கவில்லை என குற்றம்சாட்டப்பட்டுள்ளது விளையாட்டுத்துறையில் முறைகேடுகளை களைவதற்கான புதிய சுட்டவரைவை வகுக்க மத்தியஅரசு உத்தேசித்துள்ளது மாநிலங்களவையில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் கர்னல் ராஜீயவர்தன் சிங் ரத்தோர் எழுத்துமூலம் அளித்த பதிலில் விளையாட்டுத்துறையில் முறைகேடுகளை தடுக்கவும் குற்றச்செயலில் ஈடுபடுபவர்களுக்கு அபராதம் விதிக்கும் வகையிவாள சட்டமசோதா விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் என்று கூறினார் இதுதொடர்பான மசோதா தற்போது சுட்டத்துறையில் பரிசீலனையில் உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் நாட்டின் சிறு நகரங்களிலிருந்து திறமைமிக்க விளையாட்டு வீரர்கள் உருவாகி வருவது வரவேற்கத்தக்கது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் போட்டியில் பதக்கம் வென்ற வீரர்களிடையே பிரதமர் கலந்துரையாடினார் சர்வதேச அளவில் நடைபெறும் போட்டிகளில் தங்களது திறமையை நிருபித்து பதக்கம் வென்ற வீரர்களுக்கு அவர் பாராட்டு தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ராஜீயவர்தள் சிங் ரத்தோர் பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் ஆகியோர் கலந்துகொண்டனர் இரண்டு வாரங்களுக்கு ஒருமுறை வங்கிகளின் நிதிக்கொள்கை வெளியிடுவது குறித்து விவாதிப்பதற்காக ரிசர்வ் வங்கியின் நிதிக்கொள்கைக்கான குழுக்கூட்டம் மும்பையில் இன்று தொடங்கியது

மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றுக்கு நிலக்கரித்துறை அமைச்சர் திரு பியூஸ் கோயல் எழுத்து மூலம் அளித்துள்ள பதிலில் இதனை தெரிவித்துள்ளார் நாட்டின் நிலக்கரி தேவைக்கேற்ப நிலக்கரிக்கரங்கங்களை அமைக்கும் பணி தொடர்ந்து நடைபெறும் என்று அவர் தெரிவித்துள்ளார் நாட்டின் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் வகையில் நவீன ஆயுத தளவாடங்களை கொள்முதல் மற்றும் செய்யவும் தற்போது உபயோகத்தில் உள்ள தளவாடங்களை மேம்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவுள்ளதாக மத்தியஅரசு தெரிவித்துள்ளது மாநிலங்களவையில் பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் சுபாஷ் பாம்ரி எழுத்துமூலம் அளித்துள்ள பதிலில் இதனை தெரிவித்துள்ளார்

உலக ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஹெச் எஸ் பிரணாய் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார்